நீடித்த கற்றுக்குழல் நிலைத்தன்மை பல்லுயிர் பாதுகாப்பு போன்றவற்றில் இந்தியா அதிக கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நாட்டின் வீரர்களின் வீர தீர செயல்களுக்கு நாடு வணக்கம் செலுத்துவதாகவும் வீரர்களின் துணிச்சவைப் பாராட்டுவதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

மருத்துவத்திற்கான ஆக்சிஜன் வாயு போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய வர்த்தக துறை அமைச்சர் திரு

நீடித்த கற்றுச்சூழல் நிலைத்தன்மை பல்லுயிர் பாதுகாப்பு போன்றவற்றில் இந்தியா அதிக கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஐ நா பாதுகாப்பு சபை தற்காலிக உறுப்பினராக இந்தியா அறிவிக்கப்பட்ட பின்னர் முதல் முறையாக பிரதமர் திரு மோடி ஐ நா கூட்டத்தில் இன்று காணொளி காட்சி மூலம் கலந்து கொண்டு பேசினார் கற்றுச் சூழல் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு மற்றும் பேரிடர் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு கூட்டமைப்பு போன்ற அமைப்புகளின் செயல்பாடுகளில் இந்தியா முண்ணணியில் உள்ளதாக தெரிவித்தார் கோவிட் தொற்றுக்கு பிந்தைய காலத்தில் திருத்தியமைக்கப்பட்ட பன்முக திட்டங்களை ஐ நா நிறைவேற்ற வேண்டும் என்றும் நவீன உலகில் நிலவும் யதார்த்தமான சூழலுக்கேற்றவாறு அமைப்புகள் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் கோவிட் தொற்று காலங்களில் இந்திய மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் பல நாடுகளுக்கு மருத்துவ சேவையாற்றியுள்ளதாக அவர் கூறினார் குறிப்பாக சார்க் அமைப்பில் உள்ள நாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு மருந்தப் பொருட்களையும் மருத்துவ உபகரணங்களையும் அனுப்பி வைத்ததாக அவர் கூறினார் இந்திய மக்கள் தொகையின் சமுக பொருளாதார மதிப்பீடுகள் உயர்ந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் நிலைத்த கற்றுச்சூழல் பாதுகாப்புடன் கூடிய வளர்ச்சியை இந்தியா உறுதி செய்வதாகவும் பிற நாடுகளும் இந்த இலக்கை அடைவதற்கு இந்தியா ஆதரவளிப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் முழுமையான வளர்ச்சியை பெறுவதற்கு ஸ்வச் பாரத் அபியான் திட்டம் மகளிர் மேம்பாட்டை உறுதி செய்யும் பொருளாதார திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் அனைவருக்கும் வீடு மற்றும் ஆயுஷ்மான் திட்டம் மூலம் இந்தியா வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் கூறினார் நாட்டின் வீரர்களின் வீர தீர செயல்களுக்கு நாடு வணக்கம் செலுத்துவதாகவும் வீரர்களின் துணிச்சவைப் பாராட்டுவதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் புநீநகரில் பாதுகாப்பு அதிகாரிகளை சந்தித்த திரு ராஜ்நாத் பயங்கரவாத செயல்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் எல்லைக் கட்டுப்பாட்டுப் பகுதியில் ரானுவத்தின் நடவடிக்கைகள் திருப்திகரமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இந்தக் கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் கிரிஷ் சந்திர முர்மு பாதுகாப்பு படைகளின் தலைவர் பிபின் ராவத் மற்றும் பல அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கோவிட் தொற்று காலத்தில் சர்க்கரை நோயாளிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் கூறியுள்ளார் சர்க்கரை நோய் தொடர்பாள கருத்தரங்கில் பங்கேற்ற அவர் சர்க்கரை நோயாளிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானது என்றும் கொரோனா தொற்று எளிதில் பரவும் என்றும் கூறினார் எனவே சர்க்கரை அளவை அவ்வப்போது சரிபார்துக் கொள்ள வேண்டும் என்றும் போதுமாள தற்காப்பு முறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்தியாவில் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்தவர்கள் பவர் நீண்ட கால உடல் நலக் குறைவுடையவர்கள் என்று அவர் கூறினார் கொரோனா காலத்தில் பொது முடக்க கட்டுப்பாடுகளில் தளர்வு அறிவிக்கப்பட்டாலும் சமுக இடைவெளியைக் கடைபிடிப்பது அவசியம் என்றார் மருத்துவத்திற்கான ஆக்சிஜன் வாயு போதமான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய வர்த்தக துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் ஆக்சிஜன் உற்பத்தி சேமிப்பு மற்றும் விநியோகத்தில் எந்த குறைபாடும் இல்லை என்ற அவர் கூறினார் நாட்டில் ஆக்சிஜன் கையிருப்பு நிலை குறித்து அவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார்

தொலை தூர பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் நாட்டின் அனைத்துப் பகுதிகளுக்கும் ஆக்சிஜன் வாயு தேவைப்படும் மருத்துவ மனைகளுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் தேசிய ககாதார கொள்கை மற்றும் நீடித்த வளர்ச்சி திட்டங்களில் பிரசவ கால இறப்புகளைத் தடுப்பதற்கு இந்தியா தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சர் திரு

உத்தர பிரதேசம் ஒடிசா பிகார் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் தெலுங்கானா மகாராஷ்ட்ரா ராஜஸ்தான் ஆந்திர பிரதேசம் மற்றம் குஜராத் மாநிலங்களில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்கள் மூலம் ஊரக பகுதிகளில் வாழும் பெண்கள் அதிகம் பயன்பெற்றிருப்பதாக அமைச்சர் திரு

ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார்

பொது மக்களின் முழு ஒத்துழைப்பு இருந்தால்தான் நோய் தொற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் நோய் தொற்று காலத்திலும் தமிழகத்தில்தாள் அதிக முதலீடுகள் ார்க்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் ஊரடங்கு காலத்தில் மின் கட்டணம் வகுலிப்பதில் எந்த குளறுபடியும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தாள் பவாளி ஆற்றின் குறுக்கே ஏழு தடுப்பணைகள் கட்டப்படும் என்றும் முதலமைச்சள் அறிவித்தாா் அத்திக்கடவு அவினாசி திட்டம் அடுத்த ஆண்டு முழுமையாக நிறைவுபெறும் என்றும் அவர் கூறினார்